உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பெல்ஜியம் அணி கோப்பையை வென்றுள்ளது

துணை முதலமைச்சராக திரு சச்சின் பைலட்டும் பதவியேற்கவுள்ளார் ஜெய்ப்பூரில் உள்ள ஆல்பட் நினைவு அருங்காட்சியகத்தில் இன்று காலை பத்து மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு கல்யாண்சிங் அவர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார்

மத்தியபிரதேச முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு கமல்நாத் இன்று பதவியேற்கிறார் போபாலில் உள்ள வால்பரேட் மைதானத்தில் பிற்பகல் மணி ஒன்று முப்பதுக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பொறுப்பேற்றுக்கொள்கிறார் சிந்துவாரா தொகுதியிலிருந்து ஒன்பது முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு கமல்நாத் தற்போது அம்மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார்

ஆளுநர் திருமதி ஆனந்திபெள் பட்டேல் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார் முன்னதாக நேற்று ராய்ப்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் சட்டமன்றக் கட்சி உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதன் தலைவராக திரு பூபேஷ் பாகல் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கூட்டத்திற்குப் பின்னர் காங்கிரஸ் கட்சியின் மேலிடப் பார்வையாளர் திரு மல்லிகார்ஜூன கார்கே திரு பூபேஷ் பாதலின் பெயரை அறிவித்தார் அதைத் தொடர்ந்து திரு பாகல் ஆளுநரிடம் ஆட்சியமைக்க உரிமை கோரினார் அவர் ஒன்றுபட்ட மத்தியபிரதேச மாநிலத்தின் அமைச்சராக பதவி வகித்துள்ளார் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் வாக்குறுதிகளின்படி விவசாயக் கடன் தள்ளுபடிக்கு தாம் முன்னுரிமை அளிக்கப்போவதாக தெரிவித்தார் அவரது பதவிப்பிரமாண நிகழ்ச்சியில் முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் காங்கிரஸ் கட்சி நீதித்துறையையும் ஜனநாயக அமைப்புகளையும் வலுவிழக்கச் செய்துவிட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம்சாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் அருகே நேற்று மாலை நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் நீண்டகாலமாக ஆட்சிசெய்த அந்த கட்சி சுட்டத்தைவிட தமது கட்சியே பெரிது என்று கருதியதாக கூறினார்

பிரயாக்ராஜின் கும்பமேளானை முன்னிட்டு ஏற்படுத்தப்பட்டுள்ள அதிநவீன கட்டுப்பாட்டு மையத்தையும் அவர் தொடங்கி வைத்தார்

புதுதில்லி திரும்புவதற்க முன்பு பிரயாக்ராஜில் பாம்ருவி விமான நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய முனையத்தையும் அவர் திறந்து வைத்தார் முன்னதாக நேற்று காலை ரேபரேலியில் பல்வேறு திட்டங்களை பிரதமர் தொடங்கிவைத்தார் ரேபரேலி ரயில் பெட்டி தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்பட்ட ரயில் பெட்டிகளை கொடியசைத்து அனுப்பி வைத்தும் அவர் பேசினார் தமது தலைமையிலான அரசு பொறுப்பேற்றபின்னர் தான் இந்த ரயில் பெட்டித் தொழிற்சாலை உற்பத்தியைத் தொடங்கியதாகவும் அவர் கூறினார் அடுத்த மூன்றாண்டுகளுக்குள் வருடத்திற்கு மூவாயிரம் பெட்டிகளை உற்பத்தி செய்யும் திறனை இந்த தொழிற்சாலை பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ரஃபேல் போர்விமான ஒப்பந்தம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சி பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறிவந்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார்

அடுத்த இந்தாண்டுகளில் அமெரிக்க எரிசக்தி துறையில் இருபது பில்லியன் டாவர் தொகையை முதலீடு செய்ய இருப்பதாக கத்தார் கூறியுள்ளது தோகாவில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய கத்தார் எரிசக்தித்துறை அமைச்சர் திரு சாத் அல் காபி அமெரிக்காவின் எண்ணெய் எரிவாயு மற்றும் மரபுசாரா எரிசக்தி துறைகளில் கத்தார் முதலீடு செய்ய இருப்பதாக கூறினார் டெக்சாஸில் உள்ள இயற்கை எரிவாயு முனையத்தை புதுப்பித்து மீண்டும் அதை செயல்படுத்த கத்தார் ஆர்வத்துடன் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்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 மாநில அரசின் ஜீவிகா திட்டத்தின்கீழ் சுயஉதவிக்குழுக்களில் உள்ள பெண்கள் விவசாயிகளை சந்தித்து கற்றச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று திரு நிதிஷ் குமார் கேட்டுக்கொண்டார் இந்தியா வந்துள்ள மாலத்தீவு அதிபர் திரு இப்ராஹிம் முகமது ஷோரீ பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இன்று பேச்சு நடத்த உள்ளார் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்தப் பேச்கக்களில் இடம் பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த பேச்சுவார்த்தைக்குப் பின்னர் பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாலத்தீவின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிவரும் இந்தியா அந்நாட்டில் பல்வேறு முன்னணி நிறுவனங்களை நிறுவியுள்ளது

புததில்லியில் நித்தி ஆயோக் ஏற்பாடு செய்திருந்த மகளிருக்கு அதிகாரமளித்தல் தொடர்பான கருத்தரங்கில் பேசிய அவர் உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிருக்கு இடஒதுக்கீடு வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட்டுள்ளது என்றார்

கடந்த சில ஆண்டுகளில் பெண் தொழில் முனைவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார் இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்திற்கு இந்தியா வரவேற்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் இவங்கையில் மக்கள் நலனுக்காக செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டங்களுக்கு இந்தியா உதவ உறுதிபூண்டுள்ளது என்று தெரிவித்தார் கிழக்கு இந்தோனேஷியாவின் பப்புவா பகுதியில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது

நிலநடுக்கத்தின் காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டதாக உடனடியாக தகவல் ஏதும் இந்த வெளியாகவில்லை நிலநடுக்கத்தை அடுத்து சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை ஆப்கானிஸ்தானில் மகளிர் கால்பந்து அணியில் இடம்பெற்றுள்ள வீராங்கனைகளுக்க எதிராக ஆண் அதிகாரிகள் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படும் புகார் தொடர்பான ஆதாரங்களை வழங்குமாறு சர்வதேச கால்பந்து சம்மேளனத்தை ஆப்கானிஸ்தான் அரசு கேட்டுக்கொண்டுள்ளது

ஏமனில் அமைதி ஏற்படாவிட்டால் அடுத்த ஆண்டு நிலைளம மேலும் மோசமடையும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்ட்டோனியா குட்ரஸ் எச்சரித்துள்ளார் தோகாவில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் பேசிய அவர் உணவு பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஏமனில் ஏராளமான மக்கள் உயிரழப்பதாக கூறினார் ஐரோப்பிய யூனியனிலிருந்து வெளியேறும் பிரக்ஸிட் ஒப்பந்தத்தின் மீது இரண்டாவது முறையாக வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பிரிட்டன் முன்னாள் பிரதமர் திரு டோனி பிளேர் தெரிவித்த கருத்துக்கு அந்நாட்டு பிரதமர் திருமதி தெரசா மே கண்டனம் தெரிவித்துள்ளார்

புவனேஸ்வரில் நேற்று நடைபெற்ற இறுதிப்போட்டியில் பெல்ஜியம் மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் கோல் ஏதும் அடிக்காததை அடுத்து பெனால்டி அறிமுகப்படுத்தப்பட்டது இதில் இரு அணிகளும் தவா இரண்டு கோல் அடித்து சமநிலையில் இருந்ததன் காரணமாக சடன்டெத் அறிமுகப்படுத்தப்பட்டது இதில் பெல்ஜியம் மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது